மின்னணு சிகரெட் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்வதற்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது

அரசு போக்குவரத்துக் கழகங்களில் ஒய்வுபெற்ற பணியாளா்களுக்கு பணப்பயன்கள் வழங்கிடும் அடையாளமாக ஒன்பது பேருக்கு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கான காசோலைகளை இன்று வழங்கினார்

இயக்கப்படும் என்று போக்குவரத்தத் துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்தள்ளா்

இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மா்ஷல் ஆர் கே எஸ் பதவ்ரியா நியமிக்கப்பட்டுள்ளார்

இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி அரசு முறைப் பயணமாக வரும் சனிக்கிழமை அமெரிக்கா செல்கிறார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐ நா பொதுக்குழுக் கூட்டத்தில் பிரதமா் உரையாற்றவுள்ளார் என்று கூறினார் ஹூஸ்டனில் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள பிரமாண்ட கூட்டத்தில் இரு தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் அவரது பயணத்தின்போது மகாத்மா காந்தி நினைவு அஞ்சல் தலை வெளியிடும் பிரதமா் காந்தி அமைதி பூங்கா காந்தி சூரிய ஒளி பூங்கா போன்றவற்றையும் திறந்து வைக்க உள்ளதாக திரு விஜய் கோக்லே குறிப்பிட்டாள்

மின்னு சிகரெட் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்வதற்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு பிறப்பித்துள்ளது இதற்கான ஒப்புதலை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கினார் சிகரெட்டை விற்பனை செய்வதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் இதன்படி இந்த ரக விளம்பரப்படுத்துவதற்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கும் முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிப்பதற்கு இதில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த தடையை மீறும் முதல் முறை குற்றவாளிகளுக்கு ஓராண்டு சிறைத்தண்டனையும் ஒரு லட்சம் ருபாய் அபராதமும் விதிக்கப்படும்

மத்திய அமைச்சரவை இந்த அவசர சுட்டத்திற்கு நேற்று ஒப்புதல் அளித்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்நாட்டிலேயே வடிமைக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானத்தில் இன்று பயணம் மேற்கொண்டார்

தமது வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்வு இது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த போர் விமானத்தை கொள்முதல் செய்வதற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள கண்காட்சியையும் அமைச்சர் பார்வையிட்டார் இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் ஆர் கே எஸ் பதவரியா நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது தலைமை தளபதியாக பணியாற்றி வரும் ஏா்ஷிப் மா்ஷல் பீரேந்திர சிங் தனோவா இம்மாதம் பணி ஒய்வு பெறுவதை அடுத்து துணைத்தலைவராக பணியாற்றி வரும் பதவ்ரியா புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ற என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் நிதி அமைச்சர் திரு சிதம்பரத்தின் நீதிமன்ற காவலை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிவரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குகார் திரு சிதம்பரம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதற்கு அனுமதி அளித்தாா்

தீயணைப்பு மற்றும் மீட்புப்பணித் துறைக்கு தமிழ்நாடு அரசு தோ்வாணையம் நடத்திய குரூப் ஒன் தேர்வில் வெற்றிபெற்று மாவட்ட அலுவலர் பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட எட்டு பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார் சீனாவில் நடைபெற்ற காவல்துறை விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றிபெற்று பதக்கங்கள் வென்ற ஒன்பது வீரர்களுக்கு முதலமைச்சர் இன்று வாழ்த்து தெரிவித்தார்

புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் தேவைப்படும் பயனாளிகளுக்கு மாவட்ட அளவில் பரவலாக்கப்பட்ட மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சிட்டு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஐந்து குடும்பங்களுக்கு புதிய அட்டைகளை முதலமைச்சர் இன்று வழங்கினார்

அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பணி புரிந்து ஓய்வுபெற்ற பணியாளர்களுக்கு பணப்பயன்கள் வழங்கிடும் அடையாளமாக ஒன்பது பேருக்கு முதலமச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கான காசோலைகளை இன்று சென்னையில் வழங்கினார்

புதிய மோட்டார் வாகன சுட்டம் குறித்த கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அபாராதத்தை குறைப்பது குறித்து முதலமைச்சருடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தாா் மத்திய அரசின் மோட்டார் வாகன சுட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் லாரிகளின் ஒரு நாள் வேலை நிறுத்தப்போரட்டம் இன்று நடைபெற்றது மாநிலம் முழுவதும் சுமார் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட லாரிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றன இந்த போராட்டத்துக்கு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் ஆதரவு தெரிவித்திருந்தது அண்மையில் வெவ்வேறு சம்பவங்களில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சென்னை முகலிவாக்கத்தைச் சேர்ந்த தீனா என்கிற திவா மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் சிட்லபாக்கத்தைச் சேர்ந்த சேதராஜ் ஆகியோரின் குடும்பத்திற்கு தவா மூன்று லட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் திரு எடப்படி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இவர்கள் இருவரின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தில் அடுத்த சில தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணைத்தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இவர்கள் இருவரும் அரை இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றதை அடுத்து அடுத்த ஆண்டு டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர் சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரனீத் கால் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்